நரேந்திரமோடிமாநிலங்களின் முதலமைச்சர்களோடுகாணொலிகாட்சிவாயிலாக இன்றுகலந்துரையாடுகிறார் பனைப்பொருட்களைவிற்பனைசெய்வதுகுறித்துபரிசீலிக்கப்படும்

உள்ளது

வித்தியாசத்தில் ஜார்க்கண்ட் அணியைவென்றது

வெங்கடேஸ்வரன் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

நேற்றசென்னையில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் பனையிலிருந்துகல்கண்டு வெல்லம் போன்றபொருட்கள் தயாரிக்கப்பட்டுவருவதைசுட்டிக்காட்டினார் இந்தபொருட்களின் மகத்துவத்தைதாம் அறிந்திருப்பதாகவும் திருஎடப்பாடிபழனிசாமிகூறினார்

தருமபுரி மாவட்டம் கருக்கம்பட்டியில் விவசாயிகளுக்குபயிர்க்கடன்களைவழங்கிஅவர் பேசினார்

நேற்றுகரூரில் நிகழ்ச்சிஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் சேவல் கட்டுபோட்டியைஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் சேவல் கண்காட்சிகரூரில் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் வளிமண்டலமேலடுக்குசழற்சிகாரணமாக இராமநாதபுரம் தூத்துக்குடிமாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசில இடங்களில் இன்றுமிககளமழைபெய்யவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது சிவகெங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்காவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை திருநெல்வேலி கன்னியாகுமரிஆகியமாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் கன்மழையும் இதரமாவட்டங்களுக்குஉட்பட்டசிலபகுதிகளில் பெய்யக்கூடும் மிதமானமழையும் என்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக் கடல் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாபகுதிகளில் பலத்தகாற்றுவீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்குசெல்லவேண்டாம் என்றுகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

பெலாரஸில் புதியவரைவு அரசியல் சாசனம் இந்தஆண்டு இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றுஅந்நாட்டுஅரசுஅறிவித்துள்ளது

அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்தமுற்றிலும் மகளிரைக் கொண்டு இயக்கப்பட்டவிமானம் நேற்றுபெங்களுருவந்தடைந்தது

திரிபுராவில் நடைபெற்றுவரும் ஐந்துநாள் சாகசசுற்றுலாதிருவிழாபார்வையாளர்களைவெகுவாககவர்ந்துவருகிறது

கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஜார்க்கண்ட் அணிமுதலில் பந்துவீசதீர்மானித்தது

சென்னை ஒடிசா இடையேநடைபெற்றமற்றொருபோட்டிகோல் இன்றிடிராவில் முடிவடைந்தது